தமிழகம் முழுவதும் தளர்வுகளற்ற ஞாயிறு ஊரடங்கு இரண்டாவது முழு மாதமாக தொடர்ந்து இன்றும் கடைபிடிக்கப்படுகிறது

சிறந்து விளங்குவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

காவிரித்தாயை போற்றும் ஆடிப்பெருக்கு விழா தமிழகம் இன்று முழுவதும் கொண்டாடப்படுகிறது

சிவசுப்பிரமணியன் கூறியிருக்கிறார்

நெல்லை தென்காசி மாவட்டங்களின் அனைத்து பகுதிகளிலும் கடைகளும் காய்கறி சந்தைகளும் மூடப்பட்டுள்ளதால் மக்கள் நடமாட்டமின்றி சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது மதுரை மாவட்டத்தில் முழு ஊரடங்கு காரணமாக கடைகள் வா்த்தக நிறுவனங்கள் பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டுள்ளன அத்தியாவசியப் பொருட்களான பால் மருந்து கடைகள் மட்டும் திறக்கப்பட்டுள்ளன மருத்துவமனைகள் வழக்கம் போல் செயல்படுகின்றன பொதுமக்கள் முழு ஊரடங்கிற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் சாலைப் போக்குவரத்து சிக்னல் பகுதிகளில் ஒலிபெருக்கி மூலம் தொடா்ந்து ஒலிபரப்பப்பட்டு வருகிறது

க

இக்கொள்கை குறித்து காணொலி நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் புதிய கல்விக்கொள்கை மூலம் அரசு மக்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரும் பொறுப்பை தட்டிக்கழிப்பதாக குறை கூறியுள்ளார் கிராமப்புற மாணாக்கரின் கல்வி இதன்மூலம் மேலும் பாதிக்கப்படும் என்று உயர்கல்வி ஒரு பிரிவனருக்கு மட்டுமே கிடைக்கும் ஆபத்து இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

தொழிற்பேட்டை வளாகத்தில் அமைந்துள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகம்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் திரு

வேலுமணி திரு

ஜெயக்குமார் திரு

திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் சென்னையிலுள்ள தீரன் சின்னமலையின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

இந்நிகழ்ச்சியில் மாநில குற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு

கருப்பணன் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கதிரவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேர்வுகளே நடைபெறாத நிலையில் மதிப்பெண் சான்றிதழை வழங்குவதற்காக மட்டும் தேர்வுக் கட்டணம் வசூலிக்கப்படுவது நியாயமாகாது என்று சுட்டிக்காட்டியுள்ளார்

காவிரி பாயும் தர்மபுரி சேலம் ஈரோடு நாமக்கல் கரூர் திருச்சி தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்டங்களில் மக்கள் காவிரித்தாய்க்கு மங்கலப் பொருட்களை சமர்ப்பித்து சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது வழக்கம்

இந்நிலையில் திருச்சி றீரங்கம் அம்மாமண்டபம் படித்துறை வடக்கு வாசல் அய்யாளம்மன் படித்துறை உள்ளிட்ட காவிரி மற்றும் கொள்ளிடம் படித்துறைகள் முடப்பட்டுள்ளன பொதுமக்கள் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடுவதற்காக நீா்நிலைகளுக்கு வரவேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் முக்கொம்பு சுற்றுலா மையத்திற்கு பொதுமக்கள் வரவேண்டாம் என பொதுப்பணித்துறை கேட்டுக்கொண்டுள்ளது

இருப்பினும் சுற்றுச்சூழல் பாதிப்பு வெகுவாக குறைந்துள்ளதாகவும் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவிகளை கண்டுகளிக்க இந்த அனுமதிக்கப்படாதது குறிப்பிடத்தக்கது தஞ்சை மாவட்டத்தில் நீர்நிலைகளில் பொதுமக்கள் வழிபாட்டிற்காக கூடுவதை தவிர்க்குமாறு ஆட்சித்தலைவர் திரு கோவிந்தராவ் அறிவுறுத்தியுள்ளார் கரூர் மாவட்ட காவிரி கரையோரப்பகுதி கோவில்களில் பொதுமக்கள் ஒன்று கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் மீறவோர் மீது சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆட்சித்தலைவர் திரு

நீர்நிலைகளில் பொதுமக்கள் நீராடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ராமேஸ்வரம் அக்னிதீர்த்த பகுதி மற்றும் அருள்மிகு ராமநாதசுவாமி திருக்கோவில் உள்ளிட்ட பகுதிகள் மக்கள் நடமாட்டமின்றி காணப்படுகிறது இதனிடையே நாகை மாவட்டம் பூம்புகாரில் பெண்கள் இன்று அதிகாலை முதலே காவிரித் தாய்க்கு படையல் வைத்து பூஜை செய்து வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர்

இணையதள வசதி இல்லாத மாணாக்கருக்கு வாட்ஸ்அப் செயலி வழியாக அல்லது கல்லூரி இணையதளத்தில் பாடங்களை பதிவேற்றம் செய்து வழங்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது